இதுகறித்து புததில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே இந்த மசோதா கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார் மருத்துவ ரீதியாக கருகலைப்பு செய்தவற்கு ஒரு அரசு மருத்துவர் உட்பட இரண்டு மருத்துவர்களின் பரிந்துரையை பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

பெண்கள் பாதுகாப்பாகவும் சட்ட ரீதியாகவும் கருகலைப்பை செய்து கொள்வதற்கும் இதற்கான சிகிச்சையை முறையாக பெறுவதற்கும் மருத்துவ ரீதியாக கருகலைப்பு செய்வதற்கான சட்ட திருத்த மசோதா வகை செய்வதாகவும் மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்தார் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய மருத்துவ கல்வி முறையை முறைப்படுத்தி தேவையான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு இம்மசோதா வகைசெய்கிறது

நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நியாயமான விலையில் மருத்துவ வசதி கிடைப்பதை தேசிய ஆணையம் ஊக்குவிக்கும் மருத்துவ கல்வியின் தரம் ஆய்வு மற்றும் இந்திய மருத்துவ முறைகளுக்கான கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பனிகளையும் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையம் மேற்கொள்ளும் இதேபோன்று மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள ஹோமியோபதி மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரம் எதிர்காலத்தில் வாகன எரிபொருளாக இருக்கும் என்று மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று எதிர்கால வாகன எரிபொருள் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் பயன்பாடு கரிம பொருட்களால் காற்றுமாசு ஏற்படுவதை தடுக்கும் என்றார் தற்போதுள்ள வாகன எரிபொருளுக்கு பதிலாக உயிரி எரிபொருட்களை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் அதிக அளவில் பொதுபோக்குவரத்து வசதியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தில்லி மும்னப நெடுஞ்சாலையில் இயற்கை எரிவாயு நிலையங்களை அமைப்பதற்கும் மின்சார வாகளங்களின் பேட்டரிகளை சார்ஜ் செய்வதற்கான நிலையங்களை அமைப்பதற்கும் முதலீடு செய்வதை தமது அமைச்சகம் ஊக்குவிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான பிரச்சனைகளுக்கு இருநாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுகாண வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் இதைத் தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமைதி திட்டத்தை இருதரப்பினரும் கடைபிடிக்குமாறு இந்தியா வலியுறத்துவதாகவும் குறிப்பிட்டார் இருதரப்பினரும் அமைதியாக வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருதரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கவனித்து வருவதாகவும் இருதரப்பினரிடமும் தொடர்ந்து அமைதிக்காள பேச்சுக்களை இந்தியா நடத்தி வருவதாகவும் திரு ரவீஷ்குமார் கூறினார் பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் பிஜேபி கட்சியில் இன்று இணைந்தார் அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு அருண்சிய் முன்னிலையில் சாய்னா பிஜேபி யில் தன்னை இணைத்துக் கொண்டார்

சீனாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து மக்கள் எச்சிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது அவசியமின்றி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அங்கிருந்து வரும் பயணிகளின் உடல் நலன் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் நோய்த்தொற்று தடுப்பு குறித்தும் சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலை குறித்தும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யுனியள் பிரதேசங்களில் உள்ள உயரதிகாரிகளுடன் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சிறப்பு செயலர் திரு சஞ்ஜீவ் குமா் இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே சீனாவில் கொரோனா வைரஸினால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாள உஹாளில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அனழத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வராமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் இன்று சென்ளை விமான நிலையத்தில் இத்தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மற்றம் விசாரணை நீதிமன்றங்களில் இந்த வழக்கு தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளும் ஆவணங்களும் ஆய்வுக்கு வைக்கப்பட்டதாக நீதிமன்றம் கூறியது இதனிடையே நிர்பயா வழக்கில் மற்றொரு குற்றவாளியான அக்ஷய் குமார் இன்று உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார்

ரோஹித் சர்மா கடைசி இரண்டு பந்தில் இரண்டு சிக்சர் அடித்து வெற்றியை உறுதி செய்தார்

நான்காவது போட்டி நாளை மறுநாள் வெலிங்டனில் நடைபெறவுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிழுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்